ஷின்ஜோ ஆபே யுடன் சாதாரண முறை ல் பேச்சுவார்த்தை நடத் னார் ் ஒருங்கிணைந்த இந் யாவை இன்று மக்கள் காணமுடிவதற்கு சர்தார் வல்லபா பட்டேல் தான் காரணம் என்று அகில இந் ய வானொலி ன் மன ன் குரல் க ச்சி ல் பிரதமர் கூறியுள்ளார் ் புதுவை துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று உப்பனாறு கால்வா மற்றும் வீடுர் கால்வா யை தூர்வாரும் பணிகளை வார இறு ஆ வு செ தார் ் புதுவை ல் ராஜ் வாசின் முடிவுகள் பற்றிய முழுத் தகவல்களை முதலமைச்சர் மக்களுக்கு வெளி டாமல் தவறான தகவல்களை வெளி டுவதாக துணை லை ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார்

ஷின்ஜோ ஆபே யுடன் சாதாரண முறை ல் பேச்சுவார்த்தை நடத் னார் இயந் ர ம தன் மற்றும் தா யங்கி இயந் ரங்களின் உற்பத் க்கு புக பெற்ற ஃபேனக் றுவனத்தையும் அவர் நேரில் சென்று பார்வை ட்டார்

ஒருங்கிணைந்த இந் யாவை இன்று மக்கள் காண முடிவதற்கு சர்தார் வல்லபா பட்டேலின் அறிவும் றனும் துணிச்சலான முயற்சிகளுமே காரணம் என்று பிரதமர் ரு

உலகின் மிக உயரமான சிலை இந் ய மண்ணில் அமைந் ருப்பது குறித்து இ ஒ வொரு இந் யரும் பெருமை கொள்ள முடியும் என்றும் மண்ணை அலங்கரித்த இந் யாவின் தவப்புதல்வர் பட்டேல் இ விண்ணையும் அலங்கரிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந் ய விளையாட்டுத் துறை தற்போது ஏறுமுகத் ல் இருப்பதாகவும் ஓ வொரு நாளும் விளையாட்டுத் துறை மட்டுமின்றி இதுவரை எவரும் தொடாத பல துறைகளிலும் இந்தயா புதய சாதனைகளைப் படைத்து வருவதாகவும் ரு நரேந் ரமோடி கூறினார் விளையாட்டு உலகில் வெற்றித் துடிப்பும் வலுவும் றமையும் மிக அவசியம் என வலியுறுத் ய அவர் இந்தய இளைஞர்களுக்கு இத்தகு கள் இருந்தால் பொருளாதாரம் அறிவியல் தொ ல்நுட்பம் போன்ற துறைகளில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறை லும் நாட்டிற்கு பெரும் புக கிடைக்கும் என்றார் பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந் ய வீரர் வீராங்கனைகளுடன் தாம் நடத் ய சந் ப்பைச் சுட்டிக்காட்டிய பிரதமர் சோதனைகளைக் கடந்து வெற்றிப் பாதை ல் பீடுநடை போடுவ ல் இவர்கள் காட்டிய மனஉறு ல் இருந்து நாட்டு மக்கள் அனைவருமே உணர்வுக்கம் பெற முடியும் என்றார்

எந்த விளையாட்டிலும் ஈடுபட கூடிய அல்லது ஆர்வமுடைய எந்தவொரு இந் யருக்கும் ஹாக்கி லும் ச்சயமாக ஆர்வம் இருக்கும் என குறிப்பிட்ட அவர் ஹாக்கி விளையாட்டில் பொன்மயமான வரலாறு கொண்டது இந் யா என்றும் மேஜர் யான்சந்த் போன்ற மகத்தான ஹாக்கி வீரர்களை இந் யா உருவாக்கி இருப்பதாகவும் கூறினார் உலகக் கோப்பை ஹாக்கி போட்டிகளில் இந் ய அணி னர் மற்றும் இதர அணி னரை ஊக்குவிக்க இந் யர்கள் ரளான எண்ணிக்கை ல் புவனே வருக்கு வர வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார் வளமான கலாச்சாரப் பாரம்பரியம் உள்ள மா லமான ஒடிசா விற்கு வரக்கூடிய மக்கள் விளையாட்டை ரசிப்பதுடன் கொனார்க் தரியனார் கோவில் பூரி ஐகன்நாதர் ஆலயம் சில்கா ஏரி போன்ற உலகப் புக பெற்ற தலங்களையும் கண்டு களிக்கலாம் என்பதை அவர் சுட்டிக் காட்டினார்

போட்டிகளில் பங்கேற்க வரும் இதர நாடுகளின் அணிகளுக்கும் அவர் வா த்து தெரிவித்துக் கொண்டார் சேவையை உன்னதமாக போற்றுவதே இந் யாவின் மரபு என்றும் இம்மரபின் மணத்தை இன்று நடி வொரு துறை லும் உணர முடியும் என்றும் ரு நரேந் ரமோடி கூறினார் பு ய யுகத் ல் பு ய தலைமுறை னர் தங்களின் பு ய கனவுகளை பு ய வ களில் றைவேற்றிக் கொள்ள உற்சாகமாக முன்வருவதை சுட்டிக்காட்டிய அவர் ஐடி இளைஞர்களின் றமைகளை ஒருங்கிணைத்து சமுக நோக்கங்களுக்கு பயன்படுத் க் கொள்ளவே அண்மை ல் சமுதாயத் ற்காக நான் இணையதளம் தொடக்கப்பட்டுள்ள தாகவும் நானல்ல நாம் என்னும் உணர்வு ச்சயமாக மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டார் தற்போது மேற்கத் ய நாடுகள் உட்பட உலகின் எல்லா நாடுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையே முக்கியமாக விவா த்து வருவதையும் சமச்சிரான வா க்கை முறையை கைக்கொள்வதற்கான பு ய வ களை கண்டுபிடிக்க உலகம் முயன்று வருவதையும் ரு

உண்மை ல் அகப்பார்வை மூலமாகவே இதற்கான திர்வை கண்டுபிடிக்க முடியும் என்றும் நம்முடைய மகத்தான வரலாற்றையும் வளமான பாரம்பரியங்களையும் உள்நோக்கிப் பார்த்து பழங்குடி மக்களின் இயற்கையுடன் இணைந்த வா க்கை முறைகளை நன்கு புரிந்து கொண்டால் பிரச்னைக்குத் திர்வு கிடைத்து விடும் என்றும் அவர் கூறினார் அமை யான நல்லிணக்க சகவா வையே பழங்குடி மக்கள் நம்புகின்ற போ லும் தங்களின் இயற்கை ஆதாரங்களை சேதப்படுத்த எவரேனும் முயன்றால் உரிமைகளுக்கு போராட இவர்கள் தயங்குவ ல்லை என்பதையும் முன்னணி விடுதலை போராட்ட வீரர்கள் பலர் துணிச்சலான இத்தகைய பழங்குடி சமுகத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பஞ்சாபை சேர்ந்த விவசா குர்பச்சன் சிங் தமது மகன் ருமணத் ன்போது அறுவடை முடிந்த ப ர்களை வயலில் எரிக்க கூடாது என மணப்பெண் வீட்டாரிடம் வாக்குறு பெற்றது குறித்து பிரதமர் பேசுகை ல் இந்த பந்தனை சமுதாயத் ன் ஐமான வலுவை பிர பலிப்பதாக கூறினார் பஞ்சாபின் கல்லார் மஜ்ரா கிராமத் ல் விவசா கள் அறுவடை செ த ப ர்களை எரிக்காமல் உழவு செ து மண்ணுடன் கலப்பதையும் நவீன தொ ல்நுட்பங்களை இதற்கு பயன்படுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டி சிறு அளவிலான இத்தகைய ஆக்கபூர்வ முயற்சிகளே மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்க முக்கியம் என்றார் உலக அமை பற்றி எங்கே பேச்சு வந்தாலும் அ ல் இந் யாவின் பெயரும் பங்களிப்பும் பொன் எழுத்தக்களால் எழுதப்பட்டிருக்கும் என்று பிரதமர் கூறினார் முதலாம் உலகப் போரில் இந் ய வீரர்கள் துணிச்சலுடன் போரிட்டு முக்கிய பங்காற்றியதையும் உ ர் யாகம் செ தததையும் அவர் னைவு கூர்ந்தார்

தீவிரவாதம் பருவ லை மாற்றம் பொருளாதார வளர்ச்சி சமுகநீ போன்ற பிரச்னைகளை ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பான வ களில் தீர்க்க அனைவரும் ஒற்றுமையாக பாடுபடுதல் அவசியம் என்று பிரதமர் ரு

இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்ப ல் வடகிழக்கு பிராந் யம் நன்கு முன்னேறி இருப்பதாகவும் நீடித்த உணவு உற்பத் முறைகளுக்காக பெருமைமிகு எ ர்காலக் கொள்கை தங்க விருதை வென்ற சிக்கிம் மா லத் ற்கு வா த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் தன்தேராஸ் மற்றும் திபாவளி ருநாளை ஒட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிரதமர் வா த்து தெரிவித்துக் கொண்டார்

கிரண்பேடி இன்று உப்பனாறு க வுநீர் கால்வாயை தூர்வாரும் பணிகளையும் வீடூர் கால்வாயை தூர்வாரும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் நேரடியாக வார இறு ஆ வு செ தார் உப்பனாறு கால்வா முழுவதும் இதற்கு முன்னர் இதுபோல தூர்வாரப்பட்ட ல்லை என்று சம்பந்தப்பட்ட பகு வாசிகள் துணை லை ஆளுநரிடம் தெரிவித்தனர்

ரவுண்ட் டேபிள் இண்டியா அரசு சாரா அமைப்பின் மூலம் வீடூர் கால்வாயை சுத்தப்படுத்தும் பணிகளை துணை லை ஆளுநர் பார்வை ட்ட போதும் கிராமவசிகள் இதே போன்ற கருத்துக்களை வெளி ட்டனர்

புதுவை ல் பாப்ஸ்கோ ஊ யர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பான கோப்புகளை ராஜ் வாஸ் ருப்பி ஏற்காமல் ருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டும் முதலமைச்சர் ரு

நாராயணசாமி அதற்கான காரணங்களையும் முழுமையான தகவல்களையும் வெளி டவில்லை என துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பாப்ஸ்கோ றுவனம் கோரியபடி ஏழரை கோடி ருபா கடன் வழங்க தேவையான குடிமைப் பொருள் வழங்கல் துறை ன் பட்ஜெட்டில் இருக்கவில்லை என்றும் கடன் தேவை அதற்கான காரணம் மற்றம் ருப்பி செலுத்தும் விதம் குறித்து பாப்ஸ்கோ இயக்குநர்கள் குழு முறையான தீர்மானம் எதையும் றைவேற்றவில்லை என்றும் வாட்ஸ் ஆப் செ ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார்

இந்த உண்மைகளை முதலமைச்சர் மக்களுக்கு வெளி டாமல் தொடர்ந்து தவறான தகவல்களை கொடுத்து வரும் லை ல் பொ சொல்வது யார் என்பதை கண்டுபிடிக்க லை டிடெக்டர் சோதனைக்கு தாம் தயார் என்று துணை லை ஆளுநர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் இத்தகைய சோதனைக்கு தம்மை உட்படுத் க் கொள்ள தயாரா என்றும் அவர் வினவியுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செ கள் பிரதமர் ரு

ஷின்ஜோ ஆபே யுடன் சாதாரண முறை ல் பேச்சுவார்த்தை நடத் னார் ஒருங்கிணைந்த இந் யாவை இன்று மக்கள் காணமுடிவதற்கு சர்தார் வல்லபா பட்டேல் தான் காரணம் என்று அகில இந் ய வானொலி ன் மன ன் குரல் க ச்சி ல் பிரதமர் கூறியுள்ளார் புதுவை துணை லை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று உப்பனாறு கால்வா மற்றும் வீடுர் கால்வா யை தூர்வாரும் பணிகளை வார இறு ஆ வு செ தார் புதுவை ல் ராஜ் வாசின் முடிவுகள் பற்றிய முழுத் தகவல்களை முதலமைச்சர் மக்களுக்கு வெளி டாமல் தவறான தகவல்களை வெளி டுவதாக துணை லை ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார்